தொடங்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது

மின்சாரத்தை வழங்குமாறு தமிழக அரசு மத்திய அரசிடம் கேட்டுக் கொண்டுள்ளது

நரேந்திர மோடியும் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினும் உறுதிபூண்டுள்ளனர்

இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி மும்பையில் இன்று நடைபெறுகிறது

இந்தப்புதிய தொழில் திட்டங்கள் தாத்துக்குடி திருச்சிராப்பள்ளி பெரம்பலூர் கோயம்புத்தார் கிருஷ்ணகிரி வேலூர் காஞ்சிபுரம் திருவள்ளுர் மாவட்டங்களில் செயல்படுத்தப்படவுள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் கோடைக்காலத்தில் ஏற்படும் மின்சாரப் பற்றாக்குறையை சமாளிக்க மத்திய அரசின் முழு பங்களிப்பான ஆறாயிரம் மெகாவாட் மின்சாரத்தை வழங்குமாறு மாநில அரசு மத்திய அரசிடம் கேட்டுக் கொண்டுள்ளது தமிழக மின்துறை அமைச்சர் திரு தங்கமணி புதுதில்லியில் மத்திய எரிசக்தித்துறை அமைச்சர் திரு ஆர் கே சிங்கை நேரில் சந்தித்து இந்தக் கோரிக்கையை விடுத்துள்ளார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு

மேலும் மின் உற்பத்திக்குத் தேவையான நிலக்கரியை கொண்டுவர ஏதுவாக கூடுதவாக சரக்குரயில் பெட்டிகளை ஒதுக்குமாறு ரயில்வே அமைச்சர் திரு பியஷ் கோயலிடமும் வலியுறுத்தியிருப்பதாக திரு தங்கமணி தெரிவித்தார் தமிழகத்தில் உள்ள கோயில்களில் ஸ்தபதி பணியிடங்களுக்கு சிற்பக்கலைக் கல்லூரியில் படித்த மாணவர்களுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என இந்து சமய அறநிலையத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பான வழக்கு நீதிபதி ஆர் மகாதேவன் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தபோது சிற்பக் கலைக்கல்லூரியில் பயின்றவர்களுக்கு என ஸ்தபதி மற்றும் பொறியாளர் பதவிகளை உருவாக்க இருப்பதாகவும் இதற்கௌ இந்து சமய அறநிலையத்துறையில் சார்பு பணிகள் விதிகளை வகுக்க இருப்பதாகவும் அறநிலையத்துறை வழக்கறிஞர் தெரிவித்தார் இதனைப் பதிவு செய்த நீதிபதி அறநிலையத்துறை சார்பு பணிகள் விதிமுறைகளை மூன்று மாதங்களுக்குள் இறுதி செய்வதுடன் காலியாக உள்ள ஸ்தபதி பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்குமாறும் உத்தரவிட்டுள்ளார் ரத்து செய்யப்பட்ட ஆர் கே நகர் இடைத்தேர்தல் தொடர்பான வழக்கினை தொடர்ந்து நடத்த உச்சநீதிமன்றத்தில் மேல் முறையீடு செய்ய வேண்டும் என தேர்தல் ஆணையத்திடம் திமுக வலியுறுத்தியுள்ளது அக்கட்சியின் நாடாளுமன்றக் குழுத் தலைவர் திரு டி ஆர் பாலு புதுதில்லியில் நேற்று தலைமைத் தேர்தல் ஆணையர் திரு சுளில் ஆரோரா மற்றும் தேர்தல் ஆணையர் திரு அசோக் லாவாசா ஆகியோரை சந்தித்து இதுதொடர்பான மனு ஒன்றை அளித்துள்ளார் இது தொடர்பாக தமிழக தேர்தல் அதிகாரி தொடர்ந்த கிரிமினல் வழக்கு உயர்நீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்ட விவகாரத்தில் சரிவர செயல்படாத அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அந்த மனுவில் வலியுறத்தப்பட்டுள்ளது பொங்கல் பண்டிகையின் தொடக்கமாக தமிழகம் முழுவதும் இன்று போகிப்பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற முதுமொழிக்கு ஏற்ப மக்கள் தங்கள் வீடுகளில் உள்ள பழைய பொருட்களை தீயிட்டு எரித்தும் மேளமடித்தும் போகியை கொண்டாடி வருகின்றனர்

கட்டணம் செலுத்துவதற்காக சுங்கச்சாவடிகளில் நீண்ட நேரம் காத்திருப்பதால் எற்படும் போக்குவரத்து நெரிசலைத் தவிர்க்க மத்திய அரசு இந்த புதிய நடைமுறையை கொண்டு வந்துள்ளது

சென்னை புறநகர் பகுதியில் வானகரம் சூரப்பட்டு நல்லூர் மாத்தூர் பட்டரைப்பெரும்புதூர் மற்றும் எஸ் வி புரம் கங்கச்சாவடிகளில் வாகனப்பதிவுச் சான்றிதழ்

இந்தியா ரஷ்யா இடையேயான ராணுவ ஒத்துழைப்பை மேலும் முன்னெடுத்துச் செல்ல பிரதமர் திரு நரேந்திரமோடியும் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புதினும் உறுதிபூண்டுள்ளனர் இரு தலைவர்களிடையே நேற்று நடைபெற்ற தொலைபேசி உரையாடலின்போது பாரசீக வளைகுடா மற்றும் லிபியா நிலவரம் உள்ளிட்ட பல்வேறு சர்வதேச விவகாரங்கள் குறித்து விவாதித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிராந்திய மற்றும் சர்வதேச பாதுகாப்பு அமைதி நிலைத்தன்மையை உறுதி செய்வது குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்கறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டில் இந்தியா ரஷ்யா இடையேயான நட்புறவை அனைத்து அம்சங்களிலும் மேலும் வலுப்படுத்துவதுடன் தொடர்ந்து நெருங்கிய ஆலோசனைகளை மேற்கொள்வது எனவும் முடிவு செய்யப்பட்டதாக அந்த செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது சர்வதேச அரசியல் மற்றும் பொருளாதாரம் குறித்த ரெய்சினா பேச்சுவார்த்தை புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது பிரதமர் திரு

ரத்தன்சிங் கட்டாரியா கூறியுள்ளார் மகாராஷ்ட்டிர மாநிலம் அவுரங்காபாத்தில் விவசாயத்திற்கு தண்ணீரை திறம்பட பயன்படுத்துவது தொடர்பான பயிலரங்கில் பங்கேற்றபின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நதிகள் இணைப்பு திட்டத்தை நிறைவேற்ற மத்திய அரசு தயாராக உள்ளது என்றார் இதற்கான ஆரம்பகட்ட பணிகளையும் மத்திய அரசு மேற்கொண்டிருப்பதாக கூறிய அவர் நான்கு நதிகளை இணைப்பதற்கு விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் பல்வேறு நதிகளில் அளவுக்கு அதிகமாக தண்ணீர் ஒடினாலும் அதனை பிற மாநிலங்களுடன் பகிர்ந்து கொள்ள பெரும்பாலான மாநில அரசுகள் தயாராக இல்லை என்றும் மத்திய அமைச்சர் திருரத்தன் சிங் கட்டாரியா குறிப்பிட்டார்

இந்த விவரங்களைப் பதிவு செய்யத் தவறுவோர் மீது இந்திய தண்டனைச் சுட்டம் மற்றும் விமான போக்குவரத்து சட்டங்களின்படி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது

இருவரிச் செய்திகள் பாகிஸ்தான் முன்னாள் அதிபர் திரு பர்வேஸ் முஷாரப்புக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையை லாகூர் உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது

மணிலா சசர்வதேச விமான நிலையத்தில் விமானப்போக்குவரத்தும் நிறுத்தப்பட்டது ஈரான் அமெரிக்கா இடையே பதற்றம் நிலவி வரும்வேளையில் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜாவேத் ஷெரீப் இந்தியாவில் மூன்று நாள் பயணமாக இன்று புதுதில்லி வருகிறார்

கொடைக்கானல் பிரைன் பூங்காவில் மலைவாழ் விவசாயிகளுக்கான உயர்தர காய்கறி பயிர் சாகுபடி குறித்த தொழில்நட்பப் பயிற்சி தோட்டக்கலைத்துறையால் வழங்கப்பட்டது

இந்தப் போட்டி பிற்பகல் ஒன்றரை மணிக்கு தொடங்குகிறது